ஏவப்படுவதுதொழில்நுட்பகோளாறுகாரணமாகநிறுத்திவைக்கப்பட்டுள்ளது புதியதேதியை இஸ்ரோபின்னர் அறிவிக்கும்

கர்நாடகாவில் ஏற்கனவேபத்துஅதிருப்திஎம்எல்ஏக்கள் தாக்கல் செய்தமனுக்களுடன்மேலும் ஐந்துஅதிருப்திஎம்எல்ஏக்களின்மனுக்களையும் சேர்த்துடச்சநீநிமன்றம் விசாரிக்கஉள்ளது

திறன் இந்தியாதிட்டத்தின் நான்காவதுஆண்டுதினம் இன்றுகொண்டாடப்படுகிறது

கோப்பையைமுதல் முறையாக இங்கிலாந்துவென்றுள்ளது

ஏற்கனவே ரஷ்யா அமெரிக்கா சீனாஆகியநாடுகள் இதில் வெற்றிகண்டுள்ளன கர்நாடகாவில் மேலும் ஐந்து அதிருப்தி எம்எல்ஏக்களின் ராஜினாமாகுறித்தவழக்கைஉச்சநீதிமன்றம் விசாரணைக்குஏற்றுக் கொண்டுள்ளது

தங்கள் ஏற்கமறுப்பதாகஅவர்கள் புகார் செய்திருந்தார்கள் அதிருப்திஎம்எல்ஏக்கள் சார்பில் ஆஜரான மூத்தவழக்கறிஞர் திருமுகுல் ரோத்தகியின் கோரிக்கையைதலைமைநீதிபதிதிரு ரஞ்சன் கோகோய் தலைமையிலானஅமர்வு ஏற்றுக் கொண்டது

பிரதானநிகழ்ச்சிதலைநகர் தில்லியில் நடைபெறுகிறது மத்தியஉள்துறைஅமைச்சர் திருஅமித் ஷா சிறப்புரையாற்றுகிறார் மத்தியஅமைச்சர்கள் திருமதிநிர்மலாசீதாராமன் திருநரேந்திரசிங் தோமர் திருரவிசங்கர் பிரசாத் திருரமேஷ் பொக்கிரியால் நிஷாங்க் திருநேரந்திரநாத் பாண்டே திரு ஆர் கேசிங் ஆகியோரும் இந்தநிகழ்ச்சியில் கலந்துகொள்கிறார்கள்

உயிரிழந்தகவர்களில் ரானுவவீரர்கள் ஏழு பேரும் பொதுமக்களில் ஒருவரும் உள்ளார்கள்

உயிரிழந்தோரின் இடபாடுகளில் எண்ணிக்கைமேலும் அதிகரிக்கக் கூடும் என்று அஞ்சப்படுகிறது

கட்டிடம் இடிந்த இடத்தைமுதலமைச்சர் திருஜெயராம் தாக்கூர் பார்வையிட்டார்

அருணாச்சலப்பிரதேசத்தின் பலபகுதிகளிலும் மழைபெய்துவருகிறது என்றாலும் அங்குள்ளசியாங் நதியில் நீர்மட்டம் அபாயஅளவுக்குகுறைவாகவேஉள்ளதாகபேரிடர் மேலாண்மை குழு தெரிவித்துள்ளது மஸ்ழகாரணமாகசாலைகளில் ஏற்பட்டஅடைப்பைபோக்கவும் சரிந்துவிழுந்தமணலைஅகற்றவும் எந்திரங்களின் உதவியுடன் வேகமாகபணிகள் மேற்கொள்ளப்பட்டுவருகின்றன தொடர்ந்துபெய்யும் மழையின் காரணமாக இந்தமீட்பு பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன

மத்தியரிசர்வ் காவல்படையினர் யாத்திரிகர்கள் செல்லும் வழி ளங்கும் கண்காணிப்பில் ஈடுபட்டிருப்பதுடன் ஜம்மு ஸ்ரீநகர் நெடுஞ்சாவையிலும் ரோந்துபணியில் ஈடுபட்டுள்ளார்கள் யாத்திரையில் கலந்துகொள்ளும் வாகனங்கள் எங்கு இருக்கின்றனஎன்பதைதெரிவிப்பதற்கானசாதனங்களையும் அவர்கள் வழங்கியுள்ளார்கள் இதன் மூலம் யாத்திரிகர்கள் செல்லும் இடம் பற்றிபாதுகாப்பு படையினர் அறிந்துகொள்ள முடியும்

சம்பாமாவட்டத்தின் ராம்கார் பகுதியில் இன்றுஅதிகாலை இந்தசம்பவம் நடந்தது ஹாப்காங்கில் நிர்வாகத்திற்குஎதிராகவும்

ஆர்ப்பாட்டக்காரர்களில் சிலர் உள்ளகடைகளுக்குள் அருகில் புகுந்துகாவல்துறையினரைதாக்கியதைஅடுத்து இரு தரப்பினரும் தடிகளாலும் குடைகளாலும் தாக்கிக் கொண்டார்கள்

விளையாட்டுச் செய்திகள் முதலில் உலகக்கோப்பைகிரிக்கெட் போட்டிகுறித்தசெய்திகள்

லண்டனில் நேற்றுநடைபெற்ற இறுதிப்போட்டியில் இங்கிலாந்துசூப்பர் ஒவரில் நியுசிலாந்தைவென்றுகோப்பையைக் கைப்பற்றியது

போட்டியின் தொடர் நாயகனாகவில்லியம்ஸன் அறிவிக்கப்பட்டார்

இதன் குழுப்பிரிவில் இந்தியாவெள்ளிப் பதக்கத்தைகைப்பற்றியது